நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் புதுவையில் மாற்றுத் திறனாளிகளுக்குத் தேவையான எல்லா உதவிகளையும் அரசு வழங்கி வருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

தேதி தொடங்க உள்ளது

கந்தசாமி அறிவித்துள்ளார் புதுடில்லி இண்டியா கேட் அருகே அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் போர் வீரர்களின் தியாகம் காரணமாகவே இந்திய ராணுவம் உலகின் மிகப்பெரிய ராணுவமாக மேம்பட்டுள்ளதாகவும் எதிரியிடம் இருந்தோ இயற்கையிடம் இருந்தோ ஆபத்து வரும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கும் ராணுவத்தினருக்கு தேசிய நினைவுச் சின்னம் அமையக் காத்திருந்த காலம் தற்போது முடிந்து விட்டது என்றும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார்

நினைவுச் பாதுகாப்புப் படையினருக்கான நாட்டின் நன்றிக் கடனைத் தீர்ப்பதில் ஒர் சிறிய நடவடிக்கையாக இது அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறினார் நாட்டு மக்கள் புனிதத் தலங்களுக்கு யாத்திரை செல்வது போன்ற உணர்வுடன் பெரும் எண்ணிக்கையில் இந்த போர் நினைவுச் சின்னத்திற்கு வந்து மரியாதை செலுத்துவார்கள் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார்

ஏற்கனவே மாவட்ட மற்றும் மாநில அளவிலான இளைஞர் நாடாளுமன்றத் திருவிழாவில் வெற்றிபெற்றவர்கள் பங்கேற்கும் இறுதிச் சுற்று புதுடில்லி யில் நாளை நடைபெறும் என்றும் மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் இதைத் தொடக்கிவைப்பார் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது

புதுவையில் சமூகநலத் துறை சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு

புதுச்சேரி அரசு அன்றாடத் தடைகளையும் மீறி சமூகநலத் திட்டங்களை எவ்வித பாகுபாடும் இன்றி அமல்படுத்தி வருவதால்தான் நமது மாநிலம் கல்வி சுகாதாரம் காவல் சுற்றுலா வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் முதல் இடத்தில் உள்ளதாக அவர் கூறினார் தற்போது நரம்பை யில் உள்ள ஒரு பள்ளி நீர் சேமிப்பு குறித்த திட்டம் ஒன்றை உருவாக்கி சமர்ப்பித்து மத்திய அரசிடம் இருந்து முதல் பரிசு வென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சமூகநலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் மத்திய அரசு புதுவை மக்களையும் நாட்டின் இதர பகுதிகளைச் சேர்ந்த மக்களையும் ஒன்றாகப் பார்க்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார் புதுவையில் முதலமைச்சர் மேற்கொண்ட தர்ணா போராட்டத்தைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுனர் இலவச அரசி திட்டத்திற்கு ஒப்புக்கொண்ட போதிலும் கடந்த ஒருவார காலமாக இதற்கான கோப்புக்கள் இன்னும் கையெழுத்தாகவில்லை என்று அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு மேற்பொள்ளும் முடிவுகள் உடனுக்குடன் அமலுக்கு வருவது போன்ற நிலை மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகாவது புதுவையிலும் வரவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

வின்சென்ட் ராயர் இன்று அறிவித்துள்ளார்

நாராயணசாமி அன்றைய தினம் அவையில் தாக்கல் செய்வார் என்றும் முழு பட்ஜெட் பிறிதொரு நாளில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது

புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசைக் கவிழ்க்க எதிர் கட்சிகள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அவையில் எழுப்பப் படும் என்பதால் இக்கூட்டத்தொடர் பரபரப்பாகவே அமையும் என்றும் எதிர்பார்க்கப் படுகிறது

கந்தசாமி அறிவித்துள்ளார்

ஏற்கனவே கடந்த தீபாவளியின் போது ஆதிதிராவிடர் நலத்துறையில் பதிவு செய்தவர்களுக்கு இது பொருந்தும் என்றும் விடுபட்டுப் போனவர்கள் ஆதார் அட்டையின் நகல் குடும்ப அட்டையின் நகல் உள்ளிட்ட ஆவணங்களுடன் ஆதிதிராவிடர் நலத்துறையை அணுகி இந்த உதவியைப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்

மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையும் மாநில மகளிர் வள மையமும் புதுவை பல்கலைக் கழக சமூக அறிவியல் துறையின் கீழ் செயல்படும் மகளிர் ஆய்வு மையமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இப்பயிலரங்கை சமூகநலத் துறை அமைச்சர் திரு

கந்தவேலு அறிவித்துள்ளார் பணக் கொடுப்பாணை அல்லது மின்னணுப் பரிமாற்றம் மூலம் உரிய தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது

ஏ எஸ் சுப்ரமணியன் கூறியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் துணைநிலை ஆளுனரும் முதலமைச்சரும் இணக்கமாக செயல்படாததால் மாநிலத்தின் வளர்ச்சி பின்தங்கியுள்ள நிலையில் இதை கேள்வி கேட்க வேண்டிய எதிர் கட்சியான என்ஆர் காங்கிரசும் சுணக்கமாகவே செயல்பட்டு வருவதால் புதிய புதுச்சேரி ஒன்றை உருவாக்க மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசன் தலைமையின் கீழ் புதிய அணி அமைக்கப்படும் என்றார்

ஏ எஸ் சுப்ரமணியன் மேலும் கூறினார்

தமிழக அமைச்சர்கள் திரு

வி ஷண்முகம் திரு பெஞ்சமின் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் பாதுரி இதில் கலந்து கொண்டனர் அமெரிக்கா வின் லாஸ் ஏஞ்செல்ஸ் நகரில் நடைபெற்ற ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் பொஹிவியன் ரஃப்சடி திரைப்படத்தில் நடித்த ராமெ மாலிக் சிறந்த நடிகர் விருதும் தி ஃபேவரிட் திரைப்படத்தில் நடித்த ஒலிவியா கோல்மன் சிறந்த நடிகை விருதும் பெற்றனர்

இந்திய பெண் திரைப்படத் தயாரிப்பாளர் குனீத் மோங்கா வின் பீரியட் எண்ட் ஆப் சென்டன்ஸ் குறும்படம் சிறந்த ஆவணப் பட விருதை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுடில்லி இண்டியா கேட் அருகே அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

கந்தசாமி அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது